சிங் தலைமையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றுள்ள கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

இந்த தாக்குதல் சும்பவத்துக்குக் காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார்

இந்த தாக்குதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு வீரர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அரசு அறிவித்துள்ளார் தமிழக வீரர்கள் இருவரின் உடல்கள் தனி விமானம் மூலம் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டது

செலுத்தினர்

ஆகிய நாடுகளுக்கு நான்கு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றாா்

இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து இன்று சாய்னா நேவாலை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் ஜ்ம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படைத் தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர்

முன்னதாக இந்த தாக்குதல் சும்பவத்தில் வீரமரணமடைந்த வீரர்களின் உடல்கள் நேற்று மாலை ஜம்மு கஷ்மீரிலிருந்து தில்லி பாலம் விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன

உயிரிழந்த வீரர்களின் உடல்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்ய வர்தன் சிங் ரத்தோர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தில்லி முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் முப்படைகளின் தலைமை தளபதிகள் உட்பட பவள் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமா் இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் உரிய விளைவுகளை சந்திப்பார்கள் என்றா் இதபோன்ற தாக்குதல் மூலம் நம் நாட்டை வலுவிழக்கச் செய்ய முடியாது என்றும் பாகிஸ்தானுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார் பின்னர் உத்திரபிரதேசத்தின் ஜான்ஸியில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற பிரதமர் தீவிரவாதத்தை வேரோடு அகற்றுவதற்கு பாதுகாப்புப் படையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதாகத் தெிவித்தாா் முன்னதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் நேற்று பழீநகில் முப்படைகளின் கூட்டுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தாக்குதல் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீரில் மதநல்லிணக்கத்தை சீர் குலைக்க முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு தொடர்பில்லை என்று பாகிஸ்தான் கூறியிருப்பது தவறானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஜெப்ஸே முகமது பொறுப்பேற்றிருப்பதை கட்டிக்காட்டினார் இந்த அமைப்பின் தலைவர் பாகிஸ்தானில் கதந்திரமாக செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த குழ்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தொடர்பில்லை என்று பாகிஸ்தான் கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் பல்வேறு நாடுகள் கோரிக்கை விடுத்த பின்னரும் தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்தியா தொடர்ந்து வலியறுத்தி வருவதையும் திரு ரவிஸ் குமார் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் புல்வாமா தாக்குதல் சும்பவத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு வீரர்களின் உடல்கள் தனி விமானம் மூலம் இன்று திருச்சி கொண்டுவரப்பட்டன விமான நிலையத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் உயிரிழந்த வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் மாநில அமைச்ச் திரு வெல்லமண்டி நடராஜன் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தாராஜன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவா்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோா் வீரமரணமடந்த வீரா்களுக்கு அஞ்சவி செலுத்தினா் இதன் பின்னா் உயிரிழந்த வீரா்களில் சிவச்சந்திரனின் உடல் அவரது சொந்த ஊரான அரியலூா் மாவட்டம் கார்குடி கிராமத்துக்குக் கொண்டு செல்லப்பட்டது இதேபோல் மற்றொரு வீரரான சுப்ரமணியனின் உடல் தூத்துக்குடி மாவட்டம் சவலாப்பேரி கிராமத்துக்குக் கொண்டு செல்லப்படுகிறது இவர்களின் உடல் முழு அரசு மியாதையுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனா் புல்வாமா தூக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் சுப்ரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

புல்வாமா தாக்குதல் சும்பவத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு வீரர்களின் குடும்பத்தினரின் வாழ்நாள் முழுவதற்கும் தேவையானஅனைத்து வசதிகளையும் மாநில அரசு வழங்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவா் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் வலியுறுத்தியுள்ளாா் இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த அரியலூர் மாவட்டம் கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் உயிரிழந்த வீரரின் நினைவாக இந்த கிராமத்தில் பிஜேபி சார்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என்றும் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் கூறினாா் புல்வாமா தூக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதம் திரு நரேந்திரதமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார்

எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு உரிய கதந்திரத்தை பாதுகாப்புப் படைகளுக்கு வழங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார்

இதேபோல் அஜ்னி புனே இடையேயான ரயில் போக்குவரத்தையும் அவர் காணோலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை சில பயனாளிகளிடம் அவர் ஒப்படைத்தார்

புதிய நீர்பாசனத் திட்டத்திற்கான கட்டுமானப் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார்

டுலே நகர நீர் விநியோகத் திட்டத்திற்கான பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார்

குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு இன்று ப்ரயாக்ராஜ் செல்கிறாா் கும்பமேளாவையொட்டி நடைபெற்று வரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்தில் நடைபெறும் வழிபாட்டில் அவர் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பல்கேரியா மொராக்கோ ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான்குநாள் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் முதலில் பல்கேரியா செல்லும் அமைச்சர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவு குறித்து விவாதிக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து மொராக்கோ மற்றும் ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடனும் ச்வதேச மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விமானப்படையின் சாககத்தை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி ராஜஸ்தான் மாநிலம் போக்ரானில் இன்று நடைபெறவுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிம்மலா சீதாராமன் இதில் பங்கேற்கவுள்ளார் உள்நாட்டிலேலே வடிவமைக்கப்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்த சாகச நிகழ்ச்சியில் இடம்பெறவுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் மாணவர்களின் பங்களிப்புடன் ஒன்றரை கோடி மரங்கள் நடும் திட்டத்தை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்ச் திரு கே ஏ செங்கோட்டைய்ன தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் காசிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் மடிக்கணினி வழங்க நடவடிக்ககை எடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்ார்

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் சாய்னா நேவால் பி வி சிந்துவை எதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் பிரிவல் பிரணாவ் சோப்ரா ஷிராக் செட்டி இணை அர்ஜூன் ராமச்சந்திரன் இணையை எதிர்கொள்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவில் மேக்னா பூர்விஷா இணை அஸ்விளிபட் ஷிக்ஷா கௌதம் இணையை எதிர்கொள்கிறது